ஆத்ம நிர்பார் பாரத் தன்னிறைவு திட்டத்தின்கீழ் நாட்டின் சிறு நகரங்களை மேம்படுத்த அதி கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு

குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் கொடிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நாட்டில் உள்ள பல்வேறு நகரங்களை இணைப்பதற்கும் அவற்றை மேம்படுத்தும் கட்டுமான பணிகளுக்கும் கூடுதல் நிதி செலவிடப்படுவதாக கூறிய பிரதமர் இதன்மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கும் என்றார் மெட்ரோ ரயில் திட்டங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று எடுத்துரைத்த பிரதமர் உள் நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அரசு அதி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார்

கொடிநாள் நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பணி ஆற்றும் முப்படை வீரர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் கொடிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் நாட்டை அர்ப்பணிப்போடு காத்து இன்னுயிர் ஈந்த காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்கள் தாராளமாக நிதிவழங்க முன்வரவேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இவ்வீரர்களின் வீர தீரத்திற்கும் நாட்டுப்பற்றுக்கும் நாம் தலைவணங்குவோம் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வீரர்களின் வீர தன்னலமற்ற சேவையை குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் தீர இவர்களின் நலன் கருதி தாராளமாக நிதி வழங்கவும் கேட்டுக்கொண்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தமது செய்தியில் எல்லைப் பகுதிகளில் துணிச்சலுடன் போராடும் வீரர்களை கவுரவிக்கும்வகையில் கொடிநாள் நிதி வழங்க அறிவுறுத்தினார்

சென்னை முகாம் அலுவலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியிடம் கொடிநாள் நிதிக்கான நன்கொடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடிநாள் வசூலை ஆட்சித்தலைவர்திருமதி

கோவிந்தராவ் தெரிவித்தார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆணையம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதோடு விரைவில் இதன் பணிகளையும் தொடங்கும் என்றும் அவர் கூறினார்

ராதாகிருஷ்ணன் கோவிட் தடுப்பூசியின் முன்னேற்றம் நல்ல முறையில் இருந்தாலும் அரசின் பாதுகாப்பு வழிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உள்ளாட்சி அமைப்புகளுடன் சுகாதாரத்துறை இணைந்து மழைக்கால நோய்த்தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுவருவதாக எடுத்துரைத்தார்

உள்துறை இணைச்செயலர் திரு

இதன்படி வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி கண்டிப்பேடு பகுதியில் சேதமடைந்த பப்பாளி தோட்டங்களையும் இளையநல்லூரில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

பொன்னை அணைக்கட்டில் பழுதடைந்த மதகுகளையும் மார்த்தாண்டகுப்பம் கிராமத்தில் சாய்ந்த மின்கம்பங்கள மற்றும் பழுதடைந்த சாலைகளையும் இவர்கள் ஆய்வு செய்தனர்

பூவணிக்குப்பம் பகுதிகளில் புயல் பாதுகாப்பு மையம் பொதுமருத்துவம் கால்நடை மருத்துவ முகாம்களை பார்வையிடுகின்றனர்

இந்நிலையில் நாகை மருதூரில் மானம்கொண்டான் வடிகாலில் ஆகாயத்தாமரை அகற்றும் பணிகளை மாநில கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் திரு

அமைச்சர்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சூழ்ந்துள்ள பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மழைநீர் தங்கவைக்கப்பட்டுள்ள முகாம்களையும் மாநில அமைச்சர்கள் திரு

அன்பழகன் திரு

சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் பகுதிகளில் வெள்ள சேதங்களையும் முதலமைச்சர் பார்வையிட உள்ளார் நாளை மறுநாள் திருவாரூர் நாகை மாவட்டங்களின் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார்

தருமபுரியிலும் அரசு கல்லூரிக்கு மாணாக்கர் இன்று வருகை தந்தபோது கோவிட் நெறிமுறைகளுக்கேற்ப அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர்

உதயகுமார் மதுரை திருமங்கலத்தில் இன்று நடை பெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

வானிலை வளைகுடா கடல்பகுதியில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த மன்னார் தாழ்வுப்பகுதி வளிமண்டல சுழற்சியாக இன்று அதே இடத்தில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி காரைக்கால் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இம்மையம் தெரிவித்துள்ளது